ஜப்பான் ஓப்பன் பேட்மிட்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் இன்று பி

பல்வேறு வடமாநிலங்களைச் சேர்ந்த பிஜேபி தொண்டர்களை புதுதில்லியில் இன்று காணொலி காட்சி மூலம் சந்தித்த பிரதமர் அஜய் பாரத் அடல் பிஜேபி என்பதே பிஜேபி யின் புதிய முழக்கம் என்றார் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களது வேளாண் வருவாயை இரட்டிப்பாக்குவதற்கும் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பிரதமர் பட்டியலிட்டார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளா் ட்விட்டரில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் விவசாயிகளுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என கூறியுள்ளார்

நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி பெட்ரோல் டீசல் விலையில் வரலாறு காணாத உயாவு உள்ளிட்ட முக்கியப் பிரச்சனைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் எனத் தெரிகிறது

இதன் அடிப்படையில் திரு ஜேட்லி நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேட்டுக்கொண்டுள்ளார் மல்லய்யாவுடன் சந்திப்பு எதுவும் நடக்கவில்லை என்று திரு

சுஷ்மா சுவராஜ் இன்றுமுதல் மாஸ்கோவில் இரண்டு நாள் அரசுமுறைப் பயணம் மேற்கொள்கிறார்

பாதுகாப்புத் துறைக்கு தேவையான அதிநவீன போர் விமானங்கள் தயாரிப்பதற்கு ரஷ்யாவுடன் இணைந்து கூட்டு திட்டங்கள் செயல்படுத்துவது குறித்தும் திருமதி சுஷ்மா சுவராஜ் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளார் ரஷ்ய கூட்டமைப்பு துணை பிரதமர் யோரி போரீஸ்ஸோவும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார்

விஜய்கோயல் மும்பை ஒ

நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார்

உள்ளிட்ட மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் அடிப்படை கட்டமைப்புத் திட்டங்கள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார்

உர்ஜித் பட்டேல் சிறப்புரை நிகழ்த்த உள்ளார்

மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்துடன் இணைந்து ஒவ்வொரு மாதமும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன

கணேசன் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தொடர்பாக மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு இன்னும் வழங்கவில்லை என்று பிஜேபி யின் மூத்த தலைவா் திரு

கணேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத் தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றார்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அமைதி வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற பாதையில் சென்று அனைத்து மக்களும் வளமோடு வாழ விநாயகர் வழிகாட்டட்டும் என குறிப்பிட்டுள்ளார்

திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு மாணிக்கவிநாயகர் திருக்கோவிலில் இன்று பாலகணபதி அலங்காரத்தில் விநாயகர் அருள்பாலிக்கிறார்

இந்நாளை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கர்பக விநாயகர் திருக்கோவிலின் சதுர்த்தி விழாவில் தீர்த்தவாரி உற்சவம் இன்று நடைபெறுகிறது